தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று உற்சாகமாக கொண்டாடப்பட்டது

பிஜேபி தேசிய தலைவர் திரு ஜேபிநட்டா தெரிவித்துள்ளார்

அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது

அணியை எதிர்கொள்கிறது

நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டுக்கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தொடக்க உரையாற்றுகிறார்

சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் இணைய வழி நிகழ்ச்சியில் உரையாற்றி அவர் முழு கவச உடை முககவசம் ஆகியவற்றை தயாரிப்பதில் நாடு தன்னிறைவு பெற்றிருப்பதாகவும் அவற்றை பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் நிலையை அடைந்துள்ளதாகவும் கூறினார் சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் அனைத்து பொருளாதார திட்டங்களை வகுப்பதில் மத்திய அரசு முழு கவனம் செலுத்தி வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் அனைத்து குடிமக்களுக்கும் சமமான வாய்ப்புகளை வழங்கும் வகையில் மத்திய அரசு பாலமாக செயல்பட்டு வருவதாகவும் திரு ஹர்ஷ்வர்தன் கூறினார் தமிழ் திருநாளாம் பொங்கல் பண்டிகை இன்று தமிழகம் முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது அறுவடைத் திருநாளாகவும் கொண்டாடப்படும் இப்பண்டிகை தினத்தில் மக்கள் வீடுகளில் வண்ணக் கோலமிட்டு புதப்பானையில் புத்திசி பொங்கலிட்டு கதிரவனுக்கு நன்றி கூறி வழிபட்டனர் இத்திருநாளை முன்னிட்டு மக்கள் ஒருவருக்கொருவர் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்ந்தனர் பொங்கலை திருநாளை முன்னிட்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து சந்தைகளிலும் கரும்பு மஞ்சள் கொத்து பானை உள்ளிட்ட பொருட்களின் விற்பனை அமோகமாக நடைபெற்றது பொங்கல் பண்டிகையையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி தமிழக மக்களுக்கு வாழ்த்துத் தெரிவித்துள்ளார் டுவிட்டரில் தமிழில் வாழ்த்துச் செய்தியை வெளியிட்டுள்ள பிரதமர் தமிழ் கவாச்சாரத்தின் மேன்மைகளை எடுத்துரைக்கும் பொங்கல் பண்டிகை நாளில் தமிழக மக்கள் உடல் ஆரோக்கியம் மற்றும் வெற்றிகளை பெறவேண்டும் என்று கூறியுள்ளார் நல்லிணக்கத்தையும் இயற்கையோடு இணைந்த வாழ்வையும் இந்தப் பண்டிகை வழங்கட்டும் என்றும் பிரதமர் தமது வாழ்த்து செய்தியில் குறிப்பிட்டுள்ளார் உழவுத் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும் கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் நாளை மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படவுள்ளது நாடு முழுவதும் அறுவடைத் திருநாள் பல்வேறு பெயர்களில் இன்று கொண்டாடப்பட்டது குஜராத்தில் உத்தராயன் என்ற பெயரிலும் அசாமில் பிகு என்ற பெயரிலும் மேற்கு வங்கத்தில் போஷூ சங்கராந்தி என்ற பெயரிலும் இப்பண்டிகை கொண்டாடப்பட்டன உத்தராகண்டில் மகர சங்கராந்தியை முன்னிட்டு ஹரித்துவாரில் உள்ள கங்கை நதி கரையில் பக்தர்கள் புனித நீராடினர் இந்தப் பண்டிகைகளை முன்னிட்டு குடியரகத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் காவல்துறையினர் அர்ப்பணிப்பு உணர்வுடன் திறம்பட பணியாற்றி வருவதான் காரணமாக தமிழகம் அமைதிப் பூங்காவாக திகழ்கிறது என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூழியுள்ளார் சென்னையில் இன்று காவல்துறையினா் மற்றும் அவா்களது குடும்பத்தினருடன் இணைந்து அவர் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினார் அப்போது பேசிய முதலமைச்சர் காவல் துறையினரின் நலனில் தமிழக அரசு என்றென்றும் அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்தார்

உலகில் உள்ள பல்வேறு மொழிகளில் தொன்மையான மொழி தமிழ் மொழி என்றும் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் உலகம் முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் பிஜேபியின் தேசிய தலைவர் திரு ஜேபிநட்டா தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் தமிழகத்தின் கலாச்சாரத்தை மேம்படுத்தும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார்

மகாராஷ்டிராவில் விவசாயிகளுக்கு உதவிடும் வகையில் கடன் தள்ளுபடி திட்டத்தை பாரத் ஸ்டேட் வங்கி அறிவித்துள்ளது விவசாயிகள் இத்திட்டத்தை பயன்படுத்தி கொள்ளும் வகையில் சம்பந்தப்பட்ட வங்கி கிளை அலுவலக அதிகாரிகளை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான நாள்காவது மற்றும் இறதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி நாளை பிரிஸ்பேனில் தொடங்குகிறது நான்கு போட்டிகளைக் கொண்ட இந்த தொடரில் இருஅணிகளும் தலா ஒரு போட்டியில் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளன ஐ எஸ் எல் காவ்பந்து போட்டியில் கோவா அணி இன்று ஜாம்ஷெட்பூர் அணியை எதிர்கொள்கிறது